சர்வதேச தரத்திற்கு இணையாக நாட்டின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஹாரிசுக்கும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது

திரு ஹர்ஷ்வர்தன் நாளை நேரில் ஆய்வு செய்கிறார்

இந்த சரக்கு வழித்தடம் அப்பகுதியைச் சேர்ந்த தொழில்துறையினருக்கு பெருமளவு உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார் சரக்குகளை விரைவாக பிற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இத்தகைய வழித்தடம் உதவிடும் என்றும் அவர் கூறினார் குறைந்த செலவில் சரக்குகளை கொண்டு செல்வதற்கும் இது உதவிடும் என்றும் அவா் தெரிவித்தாா் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறிணார் சா்வதேச தூத்திற்கு இணையாக நம் நாட்டில் கட்டமைப்பு வகதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவா் குறிப்பிட்டா் விவசாயிகள் நலனுக்காக இயக்கப்படும் வேளாண் ரயில் சேவையையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் நம் நாட்டின் வளர்ச்சியை சர்வதேச சமுதாயம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் இந்த நிகழ்ச்சியில் பிரதமா் இரட்டை சரக்கு பெட்டிகள் கொண்ட ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார்

நாட்டின் கவாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை சிறுவயத்தில் இருந்தே குழந்தைகள் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய படைப்புகளை கொண்டுவரும் மத்திய அரசின் முயற்சிக்கு அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவு தேவை அமைச்சர் கூறியுள்ளார்

செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபையிலும் அமெரிக்க தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது பென்சில் வேனியா மற்றும் அரிசோனா பகுதிகளில் தேர்தலின்போது முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்களையும் இரு அவைகளும் நிராகரித்தன

அமெரிக்க நாடாளுமன்றம் தனது அறிவிப்பை வெளியிடும் முன் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றத்தின் வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு விடுத்துள்ள வேண்டுகோளில் புதிய அரசு அமைப்பதற்கு வகை செய்யும் அதிகார மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் அமைதியான முறையில் முறையாக நடைபெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஜனநாயக நடைமுறைகள் போராட்டம் காரணமாக பாதிக்கப்படக்கூடாது என்றும் பிரதம் திரு நரேந்திர மோடி தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் கேரளாவில் பறவைக் காய்ச்சலலை கட்டுப்படுத்துவதற்கு விரிவான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கோட்டயம் மாவட்டத்தில் நாவாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் அழிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் ஹரியானா மத்திய பிரதேஷ் குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேசத்திலும் பறவைக் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நாளை தமிழகத்தில் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் அதிநவீன இருதய அறுவை சிகிச்சை பிரிவை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளையும் மத்திய அமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளதாக கூறினார் தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பராவல் தடுக்கும் விதமாக எல்லையோர சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் பறவை காய்ச்சலை தடுக்க கோழி இறைச்சி போன்ற உணவுகளை நன்றாக வேகவைத்து சாப்பிட வேண்டும் என்று டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார்

நாடு முழுவதும் நாளை இந்த ஒத்திகை நடைபெறகிறது

தடுப்பு மருந்து செலுத்தும் பணியை கண்காணிப்பதற்கென மாநில மற்றும் மாவட்ட அளவில் பணிக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த தடுப்பூசி பாதுகாப்பாக வழங்கப்படும் என்றம் அதற்குத் தேவையாள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தடுப்பூசியை பெறுவதற்கு கோவின் செயலியில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது ஜஜடி மாணவர் சேர்க்கைக்கான தேஇஇ அன்வான்ஸ்டு தேர்வுகள் வரும் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத் இரு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார்

முகமது சிராஜ் மற்றும் நவ்தீப் சைனீ தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர் நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தவா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன